வாராக் கடன்கள் வங்கி மோசடிகள் குறித்து நாடாளுமன்ற குழுவின் முன்பாக பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்கள் இன்று ஆஜராகி விளக்கம் அளிக்கவுள்ளனர்

பழங்குடியினரின் முப்பதாயிரம் சுயஉதவிக்குழுக்களை உள்ளடக்கிய மூவாயிரம் வன்தன் மையங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது உலகக் கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுக்கல்ஈரானை ஒன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் டிரா செய்து இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஸ்பெயின் மொராக்கோ இடையேயான போட்டி இரண்டுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது

இந்த ஆண்டு கூட்டத்தின் மத்திய கருத்து கட்டுமான வசதிக்கு நிதி திரட்டுதல் புதுவை படைப்புகளும் ஒத்துழைப்பும் என்தாகும்

இந்த நிகழ்ச்சிக்குப்பின் பிரதமர் வர்த்தக தலைவர்களையும் தொழில்துறை தலைவர்களையும் சந்தித்து பேசுகிறார் இந்த பேச்சுக்களில் பொருளாதார வளர்ச்சி கட்டுமான வசதி மேம்பாடு கொள்கை நடவடிக்கைகள் முதலீடுகள் புதுமை படைப்பு வேலைவாய்ப்பு உருவாக்குதல் ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும் இந்தியாவின் தேசிய முதலீடு மற்றும் கட்டுமான வசதி நிதியத்திற்கு பத்து கோடி அமெரிக்க டாலர் பங்கு முதலீட்டுக்கு இந்த ஏஐஐபி வங்கியின் இயக்குநர்கள் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த முதலீடு இந்திய அரசுக்கு ஏஐஐபி வங்கி ஆதரவளிப்பதில் உறுதியுடன் இருப்பதை எடுத்துக்காட்டுவதாக இந்த வங்கியின் துணைத் தலைவரும் முதன்மை முதலீட்டு அதிகாரியுமான திரு டி ஜே பாண்டியன் கூறினார் இந்தியாவின் கட்டுமான வசதி துறையில் பசுமை கட்டுமான வசதி நடுத்தர வருவாய் வீட்டுவசதி கட்டுமான வசதி சேவைகள் மற்றும் அது சார்ந்த துறைகளில் முக்கிய கவனம் பெறுகின்றன அனைத்து மாநிலங்களும் மேம்பாட்டு இலக்குகளை அடைவதற்கு தங்களுக்குள் போட்டியிடும் நிலையில்தான் நாட்டின் பல்வேறு மண்டலங்களில் ஒட்டுமொத்த மேம்பாடும் வளர்ச்சியும் ஏற்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

இந்திய மாநிலங்கள் மேம்பாட்டை பொருத்தவரை தங்களுக்கிடையே போட்டியிடுவது நல்ல அழிகுறி என்றும் மாநிலங்களின் தீவிர பங்கேற்பின்றி மத்தியஅரசின் திட்டங்கள் வெற்றியடையாது என்றும் திரு கோயல் கூறினார் முதலமைச்சர்கள் குழு விவாதத்தில் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் உத்ராகண்ட் முதலமைச்சர் திரு திருவேந்திர சிங் ராவத் பீகார் துணை முதலமைச்சர் திரு சுஷில்குமார் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

தங்களது வாராக் கடன்கள் நிலவரம் மற்றும் வங்சி மோசடிகள் குறித்து இவர்கள் நாடாளுமன்றக் குழு உறுப்பினர்களிடம் எடுத்துரைப்பார்கள் ஐடிபிஐ வங்கி யுகோ வங்கி சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா பேங்க் ஆப் இந்தியா இந்தியன் ஒவர்சீஸ் வங்கி தேனா வங்கி ஒரியண்டல் பேங்க் ஆப் காமர்ஸ் பேங்க் ஆப் மகாராஷ்டிரா யுனைடெட் பேங்கா ஆப் இந்தியா கார்ப்ரேஷன் வங்கி அலகாபாத் வங்கி ஆகியவற்றின் தலைவர்கள் இந்த விளக்கத்தை அளிப்பார்கள் காங்கிரஸ் தலைவர் திரு வீரப்பமொய்லி தலைம்மயிலான இந்த நிதி குறித்த நாடாளுமன்றக்குழு விளக்கங்களை கேட்டறியும் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங்கும் இந்த குழுவின் உறுப்பினராக உள்ளார் இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய அரபு எமிரகத்தின் வெளியுறவு அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் ஜாயித் அல் நஹ்யான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் வர்த்தகம் முதலீடுகள் பாதுகாப்பு இருநாட்டு மக்களிடையே தொடர்புகள் ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் அபுதாபியின் பட்டத்து இளவரசர் வாழ்த்துச் செய்தியையும் திரு அல் நஹ்யான் கொண்டுவந்தார் இந்த நல்லெண்ணத்திற்கு பிரதமர் திரு மோடி நன்றி தெரிவித்துக்கொண்டார் இந்தியா ஐக்கிய அரபு எமிரகத்தின் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தியதாக பிரதமர் திரு மோடி தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் எரிசக்தி வீட்டுவசதி உணவு பதனீடு அடிப்படை வசதி ஆகிய துறைகளில் முதலீடு செய்ய ஐக்கிய அரபு எமிரகம் ஆர்வத்துடன் இருப்பதாக திரு அல் நஹ்யான் கூறினார்

புதுதில்லியில் நேற்று சவுதி நாட்டு அராம்கோ மற்றும் ஏடிஎன்ஓசி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டபின் அமைச்சர் இதைத் தெரிவித்தார்

மங்களூரில் உள்ள இந்தியாவின் இருப்பு எண்ணெய்யின் ஒரு பகுதியை ஏடிஎன்ஒசி நிறுவனம் குத்தகைக்கு எடுத்துள்ளது காஷ்மீரில் சமீபத்தில் பத்திரிகையாளர் சுஜாத் புகாரியும் அவரது பாதுகாவலரும் சுட்டுக்கொல்லப்பட்ட சுப்பவம் குறித்து ஜம்மு காஷ்மீர் மாநில அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்த சம்பவம் குறித்து வெளிவந்த ஊடக செய்திகள் அடிப்படையில் தாமாகவே முன்வந்து இந்த நோட்டீஸை ஜம்மு காஷ்மீர் மாநில தலைமைச் செயலாளருக்கும் காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் ஆணையம் அனுப்பியுள்ளது விரிவான அறிக்கையை நான்குவார காலத்தில் சமர்ப்பிக்குமாறு ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஊடக ஊழியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் விவரங்கள் உயிரிழந்தோர் எண்ணிக்கை காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு வழங்கப்பட்ட உதவி மறுவாழ்வு விவரங்கள் கேட்டுள்ளது இத்தகைய சும்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க மாநில அரசு மேற்கொண்டுள்ள சிறப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவரம் அளிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கேட்டுள்ளது

என்பிசிசி கூறியுள்ளது

செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த என்பிசிசி தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் திரு அனுப் மிட்டல் மறு சீரமைப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார்

மரக்கன்றுகளை நடுவதுடன் நின்றுவிடாமல் பத்துஅடி உயர மரங்களும் நடப்பட்டு எவ்வளவு காலம் தேவைப்படுகிறதோ அவ்வளவு காலம் பராமரிக்கப்படும் என்று அவர் கூறினார் நாடெங்கும் முப்பதாயிரம் பழங்குடியினர் சுயஉதவிக்குழுக்களை கொண்ட மூவாயிரம் வன்தன் மையங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது வள உற்பத்திப் பொருட்களின் மதிப்பை கூட்டும் வகையில் திறன்மேம்பாடு மற்றும் திறன் உருவாக்கும் பயிற்சிகளை இந்த மையங்கள் வழங்கும் இந்த குழுக்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் செயல்படும் என்றும் அவை தங்களது வள உற்பத்திப் பொருட்களை மாநிலத்திற்கு உள்ளே மட்டுமின்றி வெளியேயும் விற்பனை செய்யலாம் என்றம் மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை பழங்குடியினர் கூட்டுறவு விற்பனை மேம்பாட்டு இணையம் வழங்கும்

ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் ஊதிய பட்டியல் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்படுவதாக அது கூறுகிறது

ஏப்ரல்மாதம் மட்டும் ஆறு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன கடந்த எட்டு மாதங்களில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் இவ்வளவு அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன பேட்மிண்டன் உலக இணையத்தின் தென்கிழக்கு ஆசிய பிரிவு மலேசிய ஒப்பன் பேட்மிண்டன் போட்டி இன்று கோலாலம்பூரில் தொடங்குகிறது இந்தியாவின் முன்னணி வீராங்கனைகள் சாய்னா நேவால் பி வி சிந்து வீரர் கிடாம்பி புரீகாந்த் இப்போட்டிகளில் பங்கேற்கின்றனர் பி சாய் பரணீத் சமீர் வர்மா எச் எஸ் பிரனாய் ஆகியோரும் இந்தியாவின் சார்பில் ஆடவர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் போட்டிகளில் பங்கேற்கின்றனர்

மகளிர் பிரிவில் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தனியாக நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும் இப்போட்டியின் தொடக்க நாளான்று இந்தியா நியுசிலாந்தை எதிரித்து விளையாடுகிறது

உலகக் கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுக்கல் அணி இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது நேற்றிரவு நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் இந்த அணி ஈரானை ஒன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் டிரா செய்தது

ஈரான் அணி ஆட்டத்தின் பிற்பகுதியில் ஒரு கோல் அடித்து போட்டியை சமன் செய்தது நேற்று நடைபெற்ற மற்றொரு போட்டியில் பி பிரிவில் ஸ்பெயின் அணி மொராகோ உடனான ஆட்டத்தை இரண்டுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் டிரா செய்தது எனினும் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது

இன்றைய போட்டிகளில் ஆஸ்திரேலியா பெருவையும் டென்மார்க் ஃபிரான்ஸையும் நைஜீரியா அர்ஜென்டினாவையும்